வாயிலாக ஆலோசனை நடத்துகிறார்

நாடு முழுவதும் நாளை முதல் படிப்படியாக பயணிகள் ரயில்களை இயக்க உள்ளதாக ரயில்வே அறிவித்துள்ளது

வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் தேசிய தொழில்நுட்ப நாள் இன்று கொண்டாடப்படுகிறது

இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திரமோடி மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் இன்று காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்துகிறார்

இதனைத் தொடர்ந்து மருத்துவ நிபுணர் குழுவுடனும் ஆலோசளை நடத்த முதலமைச்சர் திட்டமிட்டுள்ளார்

ஐக்கிய அரபு எமிரேட்டிலிருந்து இரண்டு விமானங்களும் பஹ்ரைனில் இருந்து ஒரு விமானமும் இயக்கப்பட உள்ளது அபுதாபுயிலிருந்து மற்றொரு விமானம் ஹைதரபாத் வர உள்ளது

வேலைவாய்ப்பை இழந்த தொழிலாளர்கள் அவசர மருத்துவ உதவி தேவைப்படுவோர் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் இதர காரணங்களால் வளைகுடா நாடுகளுக்கு சென்று நாடு திரும்பமுடியாமல் அவதிப்படுவோருக்கு இந்த விமானங்களில் பயணம் செய்ய முன்னுரிமை அளிக்கப்படுகிறது

இந்தியர்களை மீட்டு விமானத்தில் அனுப்ப வளைகுடா நாடுகளில் உள்ள இந்திய தூதரக அலுவலர்கள் கடந்த சில நாட்களாக தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு குணமடைவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகக் கூறினார்

நோய் எதிர்ப்பு சக்தி அடிப்படையில் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட முதலாவது எலிசா பரிசோதனை கருவியை புனேயில் உள்ள தேசிய வைராவாஜி நிறுவனம் உருவாக்கியுள்ளது

மிகவும் துல்லியமான பரிசோதனை முடிவுகளை இந்த கருவியில் எதிபார்க்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதுகுறித்து டுவிட்டரில் கருத்து தெரிவித்துள்ள மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் எலிசா அடிப்படையிலான பரிசோதனையை மாவட்ட அளவிலும் எளிதாக இளி மேற்கொள்ள முடியும் என்று கூறியுள்ளார் இந்த கருவியை கொண்டு பெரும்பாவான மக்களுக்கு பரிசோதனை செய்ய மருந்து நிறுவனங்கள் மூலம் இதன் உற்பத்தியை பெருமளவில் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதம் நாளை முதல் படிப்படியாக பயணிகள் ரயில்களை இயக்க உள்ளதாக ரயில்வே அறிவித்துள்ளது

புதுதில்லியில் இருந்து திப்ரூகா் அகா்தலா ஹவுரா பாட்னா பிவாஸ்பூர் ராஞ்சி புவனேஷ்வா் செகந்திராபாத் பெங்களூரு சென்ளை திருவனந்தபுரம் மட்கவுள் மும்பை சென்ட்ரல் அகமதாபாத் ஜம்முதாவி ஆகிய நகரங்களுக்கு இந்த ரயில்கள் இயக்கப்படும் என்று ரயில்வே தெரிவித்துள்ளது

ஐஆர்சிடிசி வலைதளத்தில் மட்டுமே முன்பதிவு செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

இந்த ரயில்களில் டிக்கெட் வாங்கிய பயணிகள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் பயணிகள் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் ரயில்களில் ஏறுவதற்கு முன்பு அவர்களுக்கு உடல்வெப்பநிலை பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்றும் ரயில்வே தெரிவித்துள்ளது

முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகள் சிங் உடல்நலக் குறைவு காரணமாக புதுதில்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அசௌகரியமாக இருப்பதாக அவர் தெரிவித்ததை அடுத்து நேற்று மாலை அவர் இம்மருத்துவமளையின் இதயநோய் சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன

உருவாக்கியுள்ளது இந்த சாதனைத்தை கொண்டு மொபைல் போன்கள் ஐபேட் லேப்டாப் காசோலை வங்கி படிவம் வங்கி கணக்கு புத்தகம் காகித ஆவணங்கள் தபால் உறைகள் ரூபாய் நோட்டுகளில் உள்ள கிருமிகளை அழிக்க முடியும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது தேசிய தொழில்நுட்ப நாள் இன்று கொண்டாடப்படுகிறது அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப உதவியுடன் பொருளாதாரத்திற்கு புத்தயிர் ஊட்டுவதில் கவனம் செலுத்தும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது இதை முன்னிட்டு அறிவியல் நிபுணர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் துதரக அதிகாரிகள் உலக சுகாதார அமைப்பின் அதிகாரிகள் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் பிரபலமான தொழிலதிபர்கள் ஆராய்ச்சி மற்றும் கல்வி நிலையங்களில் பேராசிரியர்கள் பங்கேற்கும் மாநாடுகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவித்துள்ளது

ஊரடங்கு காரணமாக முடங்கியுள்ள நாட்டின் பொருளாதாரத்தை ஊக்கப்படுத்த விரிவாள நடவடிக்கை திட்டத்தை உருவாக்குவது தற்போதைய அவசிய தேவை என்பதை கருத்தில்கொண்டு மத்திய அறிவியில் தொழில்நுட்ப அமைச்சகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது நாடு முழுவதும் சில பகுதிகளில் ஊரடங்கில் தளா்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்திய விளையாட்டு ஆணையத்தின் பயிற்சி மையங்களை படிப்படியாக இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது

நீச்சல் மற்றும் தண்ணீரில் பயிற்சி பெறும் விளையாட்டுகளுக்காக நிலையான விதிமுறைகளை உருவாக்க குழு ஒன்றை இந்த ஆணையம் ஏற்படுத்தி உள்ளது பயிற்சி பெறும் போது விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்களைகளுக்கு நோய்த்தொற்று உள்ளிட்ட உடல்நலக் குறைவு ஏற்படாமல் தடுக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை இந்த குழு பரிந்துரைக்கும்